அம்மாமினிகிளினிக்குகளைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இன்றுதொடங்கிவைத்தார்

காரணமாகநோய் தொற்றுகட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகமத்தியஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில்மும்பைஅணிஇன்று ஜாம்ஷெட்பூர் அணியைஎதிர்கொள்கிறது

சென்னைராயபுரத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் உரையாற்றியஅவர் கோவிட் தொற்றுகட்டுப்பாட்டுநடவடிக்கைகளைசிறப்பாகமேற்கொண்டதன் காரணமாகபிரகமர் திருநரேந்திரமோடிதமிழகஅரசுக்குபாராட்டுதெரிவித்திருப்பதாககுறிப்பிட்டார் நோயைகண்டறியும் செயல்பாடுகள் விழிப்புணர்வு மற்றும் துல்லியமானஉயர்தரசிகிச்சைபோன்றவற்றால் தமிழகத்தில் தொற்றுநோய் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகஅவர் சுட்டிக்காட்டினார்

நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்குஉலகதரம் வாய்ந்தகுடியிருப்புகள் அமைப்பதற்கு பாஸ்கான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெத்திடப்பட்டுள்ளதாகஅவர் தெரிவித்தார்

இன்றசெய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜஜடவளாகத்தில் உள்ள அனைவருக்கும் பரிசோதனைகளைமேற்கொள்ளுமாறும் தேவைப்பட்டால் சிகிச்சைடுக்கவேண்டும் என்றும் கூறினார்

அடுத்தஆண்டுநடைபெறஉள்ளசட்டப்பேரவைதேர்தலில் மேற்கொள்ளவேண்டியஅணுகுமுறைகுறித்துவிவாதிப்பதற்காகஅஇஅதிமுகவின் உயர்நிலைஆலோசனைகூட்டம் தற்போதுநடைபெற்றுவருகிறது

இக்கூட்டத்தில் பொதுக்குழுவைகூட்டுவதுகுறித்தும் விவாதிக்கப்படஉள்ளதாகவும் தெரிகிறது மத்தியஅரசுகோவிட் தொற்றைகட்டுப்படுத்துவதில் மிகச்சிறந்தமுறையில் நடவடிக்கைகளைமேற்கொண்டதாகதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் சர்வதேசகொரோனாவைரஸ் குறம்படதிருவிழாவில் பேசியஅவர் பிரகமர் திருநரேந்திரமோடி இந்தஆண்டு ஜனவரிமாதத்திலேயேகோவிட் தொற்றுகட்டுப்பாடுகள் குறித்தஆவோசனைகளைமேற்கொண்டதாகதெரிவித்தார் நாட்டல் மேற்கொள்ளப்படவேண்டியஉடனடி நடவடிக்கைகளைதீவிரமாகசெயல்படுத்துவதுகுறித்துபல்வேறுதரப்பினருடன் மேற்கொன்டஆலோசனையின் பேரில் கட்டுப்பாட்டுநடவடிக்கைகள் வெற்றிரமாகசெயல்படுத்தப்பட்டதாகஅவர் குறிப்பிட்டார்

நாட்டில் விவசாயிகளுக்குபயன்தரும் பிரதமரின் பயிர் காப்பீட்டுதிட்டத்தில் காப்பீடுசெய்யும் பணிகள் நாடுமுழுவதும் மேற்கொள்ளப்பட்டுவருகின்றன

தென்காசிமாவட்டம் குற்றாலஅருவியில் பொதுமக்கள் குளிப்பதற்குமாவட்டநிர்வாகம் நாளைமுதல் அனுமதிஅளித்துள்ளது